நிலவை நெருங்குகிறது

உத்தரப்பிரதேச மாநிலம் நொய்டாவில் தொடங்கியது விநாயகர் சதர்த்தி விழா இன்று நாடு முழுவதும் கொண்டாடப்படுகிறது

இந்த விண்கலத்தின் ஆர்பிட்டரில் இருந்து லேண்டர் விக்ரம் வெற்றிகரமாக பிரிந்து சென்றது

இந்த ரோவர் திரட்டும் தகவல்கள் லேண்டர் மூலம் தரைக்கட்டுப்பாட்டு மையத்திற்கு அனுப்பப்படும் இந்த ரோவர் நிலவின் மேற்பரப்பில் ஒரு சந்திர நாள் அதாவது

நிலவில் உள்ள கனிம வளங்கள் வேதிப்பொருட்கள் நீர் பனி தட்பவெப்பநிலை போன்றவற்றை பிரக்பான் ஆய்வு செய்து லேண்டர் மூலமாக பெங்களுருவுக்கு அருகே உள்ள இஸ்ரோவிள் ஆய்வு மையத்திற்கு அறுப்பிவைக்கும் துய்மை இந்தியா திட்டத்திற்காக பிரதமர் திரு நரேந்திரமோடிக்கு பில்கேட்ஸ் அறக்கட்டளை சார்பாக விருது வழங்கப்பட உள்ளது இம்மாதம் அமெரிக்கா பயணத்தின்போது பிரதமர் இவ்விருதை பெற்றுக் கொள்வார் என்று பிரதமர் அலுவலக இணையமைச்சர் திரு ஜித்தேந்திர சிங் கூறியுள்ளார் பிரதமர் திரு மோடியின் புதிய திட்டங்கள் சர்வதேச அளவில் பாராட்டை பெற்றுள்ளதாகவும் இதனால் ஒவ்வொரு இந்தியருக்கும் பெருமை என்றும் அவர் தெரிவித்துள்ளார் இந்தியா ஜப்பான் நாடுகளுக்கு இடையேயான ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது மற்றும் பிராந்தியத்தில் அமைதி மற்றும் பாதுகாப்பை பராமரிக்க புதிய கொள்கைகளை வகுப்பது குறித்தும் இன்று விவாதிக்கப்பட்டது

இதுகறித்து வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் சர்வதேச அளவில் இருநாடுகளுக்கு இடையேயான முக்கியத்துவம் குறித்து விவாதிக்கப்பட்டதாகவும் கூறப்பட்டுள்ளது

பிள்ளர் திரு ராஜ்நாத் சிங் ஜப்பான் பிரதமர் திரு ஷின்ஸோ அபேவை சந்தித்துப் பேசினார்

ஜம்மு காஷ்மீர் இந்தியாவின் ஒரு பகுதி என்றம் இந்த சிறப்பு பிரிவு நீக்கப்பட்டுள்ளதால் ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக் பகுதி மக்கள் பயனடைவார்கள் என்றும் அவர் தெரிவித்தார் இதில் பாகிஸ்தான் தலையிட உரிமை இல்லை என்றும் அவர் கூறினார் லக்ளோவில் அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள பாதுகாப்புத்துறை தொடர்பான கண்காட்சியில் பங்கேற்குமாறு ஜப்பான் நிறுவனங்களுக்கும் தொழில்முளைவோர்களுக்கும் திரு ராஜ்நாத் சிங் அழைப்பு விடுத்தார் பின்னர் பேசிய ஜப்பான் பிரதமர் திரு ஷின்னோ அபே இம்மாத இறுதியில் நியூயார்க்கில் நடைபெற உள்ள ஐநா பொதுச்சபை கூட்டத்திற்கிடையே பிரதமர் திரு நரேந்திரமோடியுடனான சந்திப்பை தாம் எதிர்நோக்கி இருப்பதாக கூறினார் முன்னதாக ஜப்பான் மற்றும் தென்கொரிய நாடுகளுக்கு ஐந்து நாள் பயணமாக திரு ராஜ்நாத் சிங் இன்று காலை புதுதில்லியில் இருந்து புறப்பட்டார் பாகிஸ்தானின் உளவு பிரிவான ஐ எஸ் ஐ யிடம் இருந்து பிஜேபி மற்றும் பஜ்ரங்தள் ஆகியவை பணம் பெற்றுள்ளதாக காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு திக்விஜய்சிய் கூறியுள்ள குற்றச்சாட்டிற்கு பிஜேபி கண்டனம் தெரிவித்துள்ளது இதுகறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அக்கட்சியின் செய்தித் தொடர்பாளர் திரு சம்பித் பத்ரா திரு திக்விஜய்சிங் தமது கருத்துக்கு வருத்தம் தெரிவிக்க வேண்டும் என்று கோரினார் ஆட்சியில் இருக்கும் கட்சி குறித்து இதபோன்ற குற்றச்சாட்டுக்களை கூறுவது கண்டிக்கத்தக்கது என்று அவர் தெரிவித்தார் நிலம் பாழாக்கப்படுவதை எதிர்க்கும் ஐ நா மாநாடு இன்று உத்தரப்பிரதேச மாநிலம் நொய்டாவில் தொடங்கியது

இந்த மாநாட்டில் பேசிய மத்திய கற்றுக்சூழல் மற்றும் வளத்துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவடேகர் நிலத்தை பராமரித்தல் பாழாவதை தடுத்தல் வறட்சியை தடுத்தல் மணல் மற்றும் புழுதிப்புயல் குறித்து விவாதிக்கப்பட உள்ளதாக தெரிவித்தார் இதற்கிடையே வரும் ஒன்பதாம் தேதி நடைபெற உள்ள முக்கியமான அமர்வை பிரதமர் திரு நரேந்திரமோடி தொடங்கி வைக்க உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் நிலம் பாழாகுவதை தடுக்கும் வகையில் இந்தியா சார்பில் எடுக்கப்பட்டு வரும் முயற்சிகள் குறித்த கண்காட்சி இம்மாநாட்டில் இடம் பெற உள்ளது நிலம் நீர் எரிசக்தி பருவநிலை மாற்றம் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் ஆகியவற்றில் இந்தியா அடைந்துள்ள சிறப்பை விளக்கும் வகையில் கண்காட்சி அமைக்கப்பட்டுள்ளது சர்வதேச தரத்திலான கல்வியை அடைவதற்கு புதிய கல்வி ஆராய்ச்சி அவசியம் என்று மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் பொக்ரியால் நிஷாங் கூறியுள்ளார்

விழாவில் கல்வி புத்தகங்கள் தொடர்பான ஆராய்ச்சி மற்றம் சிடிக்களை வெளியிட்ட அமைச்சர் திரு ரமேஷ் பொக்ரியால் புதிய வளாகத்திற்கான அடிக்கல்லையும் நாட்டினார்

அறிவு செழிப்பு சிறந்த எதிர்காலம் ஆகியவற்றின் அடையாளமாக நம்பப்படும் கணேச பெருமாளின் பிறந்தநாளே விநாயகர் சதர்த்தியாக கொண்டாடப்படுகிறது இவ்விழாவின் முதல்நாளாள இன்று மக்கள் விநாயகர் சிலைகளை தங்கள் வீடுகளில் வைத்து அலங்கரித்து அவரது வருகையை கொண்டாடினார்கள் மாராஷ்டிர மாநிலத்தில் இந்த விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது தமிழ்நாட்டை பொறுத்தவரை திருச்சியிலுள்ள மலைக்கோட்டை பிள்ளையார் பிரபலமானவர் அங்கு கோலகலமாக விழா நடைபெற்றது இவ்விழாவைபொட்டி குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் குடியரசு துணைத் தலைவர் திரு வெங்கப்யா நாயுடு பிரதமர் திரு நரேந்திரமோடி ஆகியோர் மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர்

தேசிய குடியுரிமை பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டவர்களுக்கு சுட்டப்படி தீர்வு கிடைக்கும் வரை அவர்கள் கைது செய்யப்பட மாட்டார்கள் என்று கூறப்பட்டுள்ளது அதுவரை வேலைவாய்ப்பு கல்வி மற்றம் சொத்தரிமை ஆகியவற்றை அனுபவிக்கும் உரிமை பெற்றவர்களாக இருப்பார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மாவட்ட சுட்டப்பணி ஆணையம் மூலமும் அவர்களுக்கு உதவுவதற்கான நடவடிக்கைகளை அசாம் மாநில அரசு மேற்கொண்டுள்ளது ஐஎன்எக்ஸ் மீடியா முறைகேடு வழக்கில் முன்னாள் மத்திய அமைச்சர் திரு ப சிதம்பரத்தின் சிபிஐ காவலை மேலும் ஒருநாள் நீட்டித்து தில்லி நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டது திரு சிதம்பரம் சார்பில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள இடைக்கால ஜாமீன் மனு மீதான விசாரணையையும் நாளை நடைபெறும் என்று அறிவித்துள்ளது பங்களாதேஷின் அரசு தொலைக்காட்சியான பி டிவி துர்தர்ஷனின் இலவச சேவை மூலம் இந்தியாவில் தமது ஒளிபரப்பை தொடங்கியது டாக்காவில் நடைபெற்ற இதற்கான விழாவில் பங்கேற்ற பங்களாதேஷ் தகவல் தொடர்புத்துறை அமைச்சர் டாக்டர் ஹசன் முகமது பி டிவி அலுவலகத்தில் இதனைத் தொடங்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் அந்நாட்டின் தகவல் தொடர்புத்துறை இணையமைச்சர் திரு முகமது முராத் ஹசன் பங்களாதேஷிற்கான இந்திய துதர் திருமதி ரிவா கங்குலி தாஸ் ஆகியோர் கலந்து கொண்டனர் அப்போது பேசிய இந்தியத் துதர் இந்த ஒளிரப்பின் மூவம் இரு நாடுகளும் தங்களது வரலாறு மற்றும் அனுபவங்களை பகிர்ந்து கொள்ள முடியும் என்று கூறினார் அமெரிக்க ஓபன் டென்னிஸ் போட்டியில் ஆடவர் இரட்டையர் மற்றும் கலப்பு இரட்டையர் போட்டியில் இந்தியாவின் ரோஹன் போபண்ணா இணை தோல்வியடைந்தது